தமிழகத்தில் பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசைப் பட்டியலை உயர்கல்வித் துறை அமைச்சர் திரு

அன்பழகன் இன்று வெளியிட்டார்

தளம் ஆகியவற்றை மத்திய கஙதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் இன்று தொடங்கி வைத்தார்

தமிழகத்தில் பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசைப் பட்டியலை இன்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

அன்பழகன் இன்று வெளியிட்டார்

அஇஅதிமுக வின் முதலமைச்சன் வேட்பாளா் அடுத்த மாதம் ஏழாம் தேதி அறிவிக்கப்படும் என்று அக்கட்சியின் துணை ஒருங்கிணைப்பாளர் திரு கே பி முனுசாமி தெரிவித்துள்ளார் இன்று சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் செயற்குழுக் கூட்டத்திற்குப் பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பன்னீர்செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமியும் இணைந்து இதளை அறிவிப்பார்கள் என்ற தெரிவித்தார் முன்னதாக அஇஅதிமுக தொண்டர்கள் ஒன்றுபட்டு செயல்பட்டு கட்சி மீண்டும் ஆட்சி அமைக்க பாடுபட வேண்டுமென்று செயற்குழு கேட்டுக் கொண்டது

இந்த இணையதளத்தில் பொதுமக்கள் சிரமமின்றி புரிந்து கொள்ளும் வகையில் எளிய முறையிலும் வெளிப்படையாகவும் தடுப்பு மருந்துகள் குறித்த விவரங்கள் தரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க சத்தான உணவுகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்திய டாக்டர் ஹர்ஷ்வர்தன் குறிப்பாக இளைய சமுதாயத்தினர் தங்களுடைய உடல் நலனை பாதுகாக்க தேவையற்ற உணவுகளை தவிர்த்து சரியான சத்தான உணவுகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறினார் உடற்பயிற்சியிலும் அக்கறை செலுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் உடற்தகுதிக்கான இந்தியா இயக்கம் ஊட்டச்சத்து இயக்கம் போன்ற அரசின் திட்டங்கள் மக்களின் வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் நல்ல பலனை அளித்திருப்பதாகவும் அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார் இந்தியா டென்மா்க் இடையேயான காணொலி உச்சிமாநாடு இன்று நடைபெறுகிறது

இந்த உச்சிமாநாடு குறிதது வெறியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இருநாடுகளின் உறவுகள் தொடர்பாக இருநாடுகளின் தலைவா்களும் விரிவாக விவாதிப்பாா்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இரு நாடுகளுக்கும் நலன் பயக்கும் விவகாரங்கள் தொடர்பாகவும் கூட்டாக செயல்படும் திட்டங்கள் குறித்தும் இந்த மாநாட்டில் ஆலோசனை நடத்தப்பட உள்ளது

இந்தியாவின் வெண்மைப் புரட்சி காற்றாலை மின் உற்பத்தி ஆகியவற்றில் டென்மா்க் மிக முக்கிய பங்காற்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவைச் சேர்ந்த இயாயிரத்திற்கும் மேற்பட்ட முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிபுணர்கள் டென்மார்க்கின் முக்கிய நிறுவனங்களில் பணியாற்றி வருகின்றனர்

இரு நாடுகளுக்கும் இடையே வா்த்தகம் கடந்த ஆண்டு மூன்று புள்ளி ஆறு எட்டு பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள வேளாண் மசோதாக்களை காங்கிரஸ் கட்சி அரசியலாக்கி வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் குற்றம்சாட்டியுள்ளாா் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காங்கிரஸ் கட்சி அரசியல் லாபத்திற்காக வேளாண் மசோதாக்களில் செய்யப்பட்டுள்ள சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்து விவசாயிகளிடையே தவறான தகவல்களை பரப்பி அவர்களை தவறாக வழிநடத்துவதாக குறை கூறினார் குடிமைப்பணிகள் தேர்வை தள்ளி வைக்க இயலாது என்று மத்திய அரசு பணிகள் தேர்வாணையம் இன்று உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்தது நீதிபதி திரு கன்வில்கர் தலைமையிலான அமர்வில் நடப்பாண்டிற்கான குடிமைப்பணிகள் முதல்நிலைத் தேர்வை தள்ளி வைக்கக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் இன்று விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு பணிகள் தேர்வாணையத்தின் சார்பில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது இதனை ஏற்றுக் கொண்ட நீதிபதிகள் அரசின் நிலைப்பாட்டை பிரமாணப் பத்திரமாக தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டு விசாரணையை நாளை மறுதினத்திற்கு ஒத்தி வைத்தனா்

தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஆழ்வார்திருநகரி வட்டத்தில் இத்திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து வேளாண் அலுவலர் திரு செல்வம் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

இன்று உதகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து மருத்துவமனைகள் மற்றும் ஆர்ம்ப சுகாதார நிலையங்களில் போதிய அளவு ஆக்ஸிஜன் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகக் கூறினார் தேயிலைத் தோட்டங்களில் உள்ள மருத்துவமனைகள் கொரோனா நலவாழ்வு மையங்களாக மாற்றப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் சுற்றுலாப் பயணிகளுக்கு வழங்கப்படும் இ பாஸ் எண்ணிக்கையை அதிகரிப்பது குறித்தும் பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார்

ஈரோட்டில் செய்தியாள்களிடம் பேசிய அவர் இம்மாவட்டத்தில் முகக்கவசம் அணியாதவர்கள் மீது இதுவரை ஏழு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாகக் கூறினார் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள வேளாண் மசோதாக்களுக்கு எதிா்ப்பு தெரிவித்து திமுக மற்றும் தோழமை கட்சிகள் இன்று தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுக தலைவர் திரு முக ஸ்டாலின் கலந்து கொண்டார்